அறிமுகம் செய்யப்படுகிறது

இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்தனர்

பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்

சுய அதிகாரத்தையும் வழங்குகிறது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்க சம்வாத் என்ற உரையாடல் திட்டத்தை இஸ்ரோ தொடங்கியுள்ளது இனி விரிவான செய்திகள் இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு மசோதாவான முத்தவாக் மசோதாவை இன்று மாநிலங்களவையில் மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் முன்மொழிகிறார் இந்த மசோதா கடந்த வாரம் மக்களவையில் கூச்சல் குழப்பம் மற்றும் எதிர்க்கட்சிகளின் வெளிநடப்பிற்கு இடையே மசோதா நிறைவேறியது தலாக் கூறி முஸ்லிம் பெண்களை விவாகரத்து செய்யும் முறை சட்ட விரோதம் என இந்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது சுட்டத்தை மீறி செயல்படுவோருக்கு மூன்றாண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கவும் மகோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவை நாடாளுமன்ற தெரிவுக்குழவுக்கு அனுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கடந்த திங்கட்கிழமை மாநிலங்களவையில் வலியுறுத்தியது இந்நிலையில் இம்மசோதா மீது விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைக்குமாறு எதிர்கட்சிகளை கேட்டுக்கொண்டுள்ளார்

இவர்களில் பிந்து என்பவர் கோழிக்கோடு மாவட்டத்தையும் கனகதர்கா என்பவர் மலப்புரம் மாவட்டத்தையும் சேர்ந்தவர்

பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக நிதி பற்றாக்குறையை சந்திக்கும் சிறு

நடுத்தர நிறுவனங்கள் இதன்மூலம் பயனடையும்

இத்திட்டத்தின் கீழ் விண்வெளி அறிவியல் குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு இஸ்ரோ வழங்கும் இதற்கான தொடக்க விழா நேற்று பெங்களுருவில் நடைபெற்றது

நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் சிவன் அறிவியல் மற்றும் கணிதப் பாடங்களை மிகவும் ஆர்வத்துடன் மாணவர்கள் படிப்பதன் மூலம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்றார் பாதுகாப்பு துறையின் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களுக்கான உதிரிப் பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலை வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சுட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படவுள்ளது இவற்றை தயாரிக்க மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்திடமிருந்து உரிமம் பெறத் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் தொழில் மற்றும் அபிவிருத்திக் கொள்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இடைத்தேர்ல் நடைபெறவுள்ள திருவாரூர் மாவட்டம் நீங்கலாக அனைத்து மாவட்டங்களிலும் குடும்ப அட்டைதாரா்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் பொங்கல் பரிக வழங்கப்படும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அறிவித்துள்ளார் இன்று சுட்டப்பேரவைக் கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கான புதிய தொழில்கொள்கை அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணைக்கட்ட திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு மத்திய நீர்வள ஆணையம் வழங்கிய அனுமதியை திரும்பப்பெற வேண்டுமென்றம் ஆளுநர் வலியுறுத்தினார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதைத் தடுக்க அந்நாட்டு அரசுடன் மத்திய அரசு பேச்சு நடத்தி நிரந்தர தீாவுகாண வேண்டுமென்றும் ஆளுநர் தெரிவித்தாா் சென்னை மெட்ரோ ரயில் முதல்கட்ட திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் அனைத்து வழித்தடங்களிலும் இந்த மாதத்திற்குள் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ததற்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஜி எஸ் டி வரி விதிப்பின் மூலம் கிடைத்த தொகையில் தமிழ்நாட்டுக்குச் சேர வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு தரிதமாக வழங்க வேண்டுமென்றும் ஆளுநர் வலியுறுத்தினார் ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக காங்கிரஸ் இந்திய யுனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் கஜ புயல் உதவித்தொகையை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு தமிழக அரசு தவறியதைக் கண்டித்தும் ஸ்டெர்லைட் மேகதாது அணை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு எதிா்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தாா் திமுக தலைவர் மு கருணநியின் மறைவையடுத்து காலியாக உள்ள திருவாரூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை நிறுத்தி வைக்க வேண்டுமென்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக எடுத்துக் கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது நீதிபதிகள் திரு எம் சத்தியநாராயணன் திரு பி ராஜமாணிக்கம் ஆகியோர் இந்த கோரிக்கையை நிராகித்ததுடன் தொடர்புடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து கோரிக்கை விடுக்குமாறு அறிவுறுத்தினார்கள் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டால் மற்ற வழக்குகள் போன்றே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனா்

இது அக்டோபர் மாதத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரதம் அறிவித்துள்ள இலவச எரிவாயு இணைப்புத் திட்டம் மக்களுக்கு கண்ணியத்தையும் சுய அதிகாரத்தையும் வழங்குகிறது என்று குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஆறாவது கோடி பயனாளிக்கு இலவச எரிவாயு இணைப்புக்கான உத்தரவை வழங்கி அவர் பேசினார் பகமை ளிவாயு திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்துவதற்காக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தை அவர் பாராட்டினார் பிரதம் அறிவித்த இலவச ளிவாயு இணைப்புத் திட்டம் வறுமை ஒழிப்பில் உலகிலேயே முதன்மையானது என்றார் அவர்

இந்த திட்டம் குறித்த விளக்க கையேட்டையும் அவர் வெளியிட்டார் ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் விபின் ராவத் இரண்டு நாள் பயணமாக ஜம்மு கஷ்மீர் சென்றுள்ளார் அங்கு பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆய்வு செய்வதுடன் எல்லை படை வீரர்களையும் அவர் சந்திக்கிறார் ஜெனரல் ராவத்துடன் துணை தளபதிகளம் ராணுவத்தின் உயரதிகாரிகளும் சென்றுள்ளனா் பங்களாதேஷ் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறப்பினர்கள் நாளை பதவியேற்க உள்ளனர்

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மாலை ஏழு மணிக்கு இந்த போட்டி தொடங்கும் நேற்று நடைபெற்ற ஒற்றையர் ஆட்டத்தில் பி வி சிந்து சாய்னா நேவாலை வென்றார் இரண்டு ஆடவர் ஒற்றையர் ஆட்டங்கள் ஆடவர் இரட்டையர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் ஐதரபாத் அணி வெற்றிபெற்றுள்ளது